இந்த நோய் தொற்றின் தாக்கம் குறைந்த பிறகே கல்லூரி தேர்வுகள் நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் பொதுமக்கள் முக கவசம் அணிவதை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆலோனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் சில மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர்

இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னா் மாநில அமைச்சரவைக் கூட்டமும் முதலமைச்சா் தலைமையில் நடைபெறவுள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு வகை செய்யும் அவர சுட்டத்தை பிறப்பிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார்

இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து கடுமையாக பணியாற்றி வருவதாகக் குறிப்பிட்டார்

அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட மருத்துவமனைகள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் உள்ள தாலுகா மருத்துவமனைகளிலும் இந்த நோய் தொற்றுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவா் கேட்டுக் கொண்டார் பொது இடங்களில் முக கவசம் அணிவதை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்தார் நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளை மறைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார்

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன் சென்னை தண்டையார்பேட்டையில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட தமிழ் வளா்ச்சித்துறை அமைச்சா் திரு பாண்டியராஜன் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசினாா் நோய் தொற்று அதிகமாக பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் வீடு வீடாகச் சென்று சோதனை நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் லேசான அறிகுறியுடன் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவா்களுக்கு சித்த மருத்துவம் மூலம் வழங்கப்படும் சிகிச்சை நல்ல பலனை அளித்துள்ளதாகவும் அவா் தெரிவித்தாா் இதனை கருத்தில் கொண்டு வியாசா்படியில் உள்ள அம்பேத்கா் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சித்த மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான முகாமாக மாற்றப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்

சோழிங்கநல்லூரில் ஆய்வு மேற்கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகள் பின்னர் செய்தியாள்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்ட பின்னரே கல்லூரி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த நோய் நோற்றினால் தஞ்சை அரசு பாதிக்கப்பட்டவர்களில் ஒன்பது பேர் குணமடைந்து இன்று வீடு திரும்பினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கைத்தறித்துறை அமைச்சர் திரு பாஸ்கரன் நிவாரண பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினார்

தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்ச் கூறியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தொலைபேசி உரையாடலின்போது தாம் நலமுடன் உள்ளதாகவும் திரு பழனி இந்த தெரிவித்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தில்லியில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் தொடா்பாக துணைநிலை ஆளுநா் முதலமைச்சா் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நோய் தடுப்புப் பணியில் அரசுடன் இணைந்து பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பணியாற்றி வருவதாக அவர் கூறினார்

இந்நாளையொட்டி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் சுகாதாரத்துறையின் நெறிமுறைகளின்படி ரத்த தானம் வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனை கருத்தில் கொண்டு ரத்த தானம் வழங்குமாறும் டாக்டர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நாளையொட்டி ராணிப்பேட்டையில் ரத்த தான முகாமை ஆட்சியா் திருமதி திவ்ய தா்ஷினி இன்று தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் மற்றும் தன்னா்வலர்கள் இதில் பங்கேற்று சமூக இடைவெளியை பின்பற்றி ரத்த தானம் வழங்கினர்

நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மற்றும் தூத்துக்குடியிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளா கா்நாடகா மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவா்கள் அடுத்த இரு திளங்களுக்கு இப்பகுதிகளுக்குச் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி பாவபாளையம் ஒடத்துறை உள்ளிட்டபகுதிகளில் சுமாா் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாடு வடிகளல் சீரமைப்பு மற்றும் புதிய தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சா் திரு கே சி கருப்பணன் இன்று அடிக்கல் நாட்டினார் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பாரில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளும் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்குள் மீள் தொழில் மேறகொள்ள செல்ல கூடாது என்று தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக உதவி இயக்குநர் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு விதிமுறைகளை மீறி செயல்பட்ட ஐந்து கல்குவாரிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்